கோவிடிற்கு எதிரான போராட்டத்தில் தடுப்பூசிகள் நாட்டு மக்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு

எடப்பாடி கே

சையது முஷ்டாக் அலி கோப்பைக்கான ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று தமிழ்நாடு பரோடா அணியை எதிர்கொள்கிறது மன்கிபாத் கோவிடிற்கு எதிரான போராட்டத்தில் தடுப்பூசிகள் நாட்டு மக்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு

தற்சார்பு பாரத இயக்கத்தின்மூலம் தடுப்பு மருந்துகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அதிபர்கள் பிரதமர்கள் நம் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருந்து தயாரிப்பாளர்களை பாராட்டியுள்ளதாக கூறினார்

தற்போது நடைமுறையில் உள்ள தளர்வுகளுடன்கூடிய ஊரடங்கு இன்று நள்ளிரவுடன் முடிவடையவுள்ளநிலையில் புதிய தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் நடத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது

அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மத்திய நிதியமைச்சர் திருமதி

முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட் ஆவணங்கள் அனைத்தையும் இதற்கென பிரத்யோகமாக தொடங்கப்பட்டுள்ள சிறப்பு மொபைல் செயலியில் பொதுமக்கள் பார்வையிட முடியும்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள தமது இல்லத்தில் குழந்தைகளுக்கு சொட்டுமருந்து வழங்கி இம்முகாமைத் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ஜே

மாநிலம் முழுவதும் அமைச்சர்கள் மற்றும் ஆட்சித்தலைவர்கள் சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமை தொடங்கிவைத்தனர் திருச்சி பெரியமிளகுபாறை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இம்முகாமை தொடங்கிவைத்துப் பேசிய மாநில அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு தவறாது உள்ள சொட்டு மருந்தை அளிக்க வேண்டுமென அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி

வளர்மதி சென்னை பொதுசுகாதார துறை இணை இயக்குநரும் போலியோ சொட்டு மருந்து முகாமிற்கான திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளருமான டாக்டர் பவானி உமாதேவி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அரியலூர் பேருந்துநிலையத்தில் இம்முகாமை அரசு தலைமை கொறடா திரு

நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு

தங்கமணி டாக்டர் வே சரோஜா ஆகியோர் தொடங்கிவைத்தனர்

தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இம்முகாமை தொடங்கிவைத்துப் பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் பொதுமக்கள் பெருமளவில் கூடும் இடங்களான ரயில்நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் வழிபாட்டுத் தலங்கள் சுங்கச் சாவடி உள்ளிட்ட இடங்களிலும் சொட்டு மருந்து வழங்கப்படுவதாகவும் அவந்றை பொதுமக்கள் பயன்படுத்திக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் இடையப்பட்டி அம்மா மினி கிளினிக்கில் சொட்டு மருந்து முகாமை மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

சண்முகத்தின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைவதை அடுத்து திரு

ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த திரு

முன்னதாக இப்பொறுப்பு வகித்த திரு சண்முகம் தமிழகஅரசின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு அவர் இப்பதவி வகிப்பார் என்றும் அரசு தெரிவித்துள்ளது

மடிகணினி மற்றும் கல்வி தொலைக்காட்சி மூலம் தமிழக மாணாக்கர் தங்களது பாடங்களை பயில வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

உடுமலை கே

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது